இந்த கலந்துரையாடல் இன்று பிற்பகல் மணி ஒன்று பதினைந்துக்கு தொடங்கி நடைபெறவுள்ளது நிகழ்ச்சியில் கலந்தகொள்பவர்கள் தடுப்பூசி குறித்த தங்களது அனுபவங்களையும் பயன்கள் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்து கொள்வார்கள் நாட்டில் மேற்கொள்ளப்படும் உலகின் மிகப்பெரும் தடுப்பூசித் திட்டத்தை சுமுகமாக மேற்கொள்வது தொடர்பாக விஞ்ஞானிகள் அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் பிரதமர் தொடர் ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இன்றைய கலந்துரையாடல் நடைபெறுகிறது

புதுதில்லியில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை கூடுதல் செயலாளர் திரு மனோகர் அக்னனி

பிரதமர் திரு நரேந்திர மோடி

இதற்கான நிகழ்ச்சி காலை மணி பத்து முப்பதுக்கு தொடங்குகிறது மாநில ஆளுநர் பேராசிரியர் திரு ஐகதீஷ் முகி மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அசாம் முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர்

இந்நிலையில் விபத்து நடைபெற்ற சீரம் நிறுவனத்திற்கு இன்று அந்த மாநில முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே நேரில் சென்று பார்வையிட்டுஆய்வு செய்யஉள்ளார் வேளாண் சுட்டங்கள் தொடர்பாக விவசாயிகள் சங்கப் பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று மீண்டும் பேச்சு வார்த்தை நடத்துகிறது

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார் பீகார் மற்றும் சத்திஸ்கரில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கான புதிய கட்டடங்களை அவர் காணொலிக் காட்சி மூலம் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிறப்பான கல்விக்கான அடையாளங்களாக கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் திகழ்வதாக குறிப்பிட்டார்

பாதுகாப்புத் துறையில் இருதரப்பு ஒத்துழழப்பு குறித்து இந்தோனேஷிய பாதுகாப்புத்துறை திரு பிரபோவோ கபியாந்தோவுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அமைச்சர் தொலைபேசியில் ஆவோசனை மேற்கொண்டார்

இருதரப்பு ரானுவ உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் பாதுகாப்புத் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்கவும் அமைச்சர்கள் இருவரும் ஒப்புக்கொண்டனர்

தூதிருஷ்டவசமான இந்த சும்பவத்திற்கு இலங்கையில் உள்ள இந்திய துதர் மூலமாக அழ்நாட்டு வெளியுறவு அமைச்சரிடம் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது தில்லியில் உள்ள இலங்கைத் துதரிடமும் இது குறித்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீனவர்கள் விவகாரத்தை மனிதாபிமானத்துடன் அனுக வேண்டும் என்றும் ஒப்பந்தங்களை இலங்கை அரசு மதித்து செயல்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது இந்த ஆண்டு கரீப் பருவக் காலத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து சுமுகமாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

தெலுங்கானா மாநிலம் ராமகுண்டத்தில் அமைக்கப்படும் உரங்கள் மற்றும் ரசாயன நிறுவனமான ஆர்எப்சிஎல் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய ரசாயளம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா கூறியுள்ளார் இதன் கட்டுமானப் பணிகளை நேற்று அவர் ஆய்வு செய்தார்

நிலக்கரி உற்பத்தியில் சுய சார்பு அடைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவாதக அந்தத் துறைக்கான அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார் கோல் இந்தியா நிறுவனத்தின் கீழ் செயல்படும் என்சிஎல் சிசிஎல் மற்றும் டபிள்யூசிஎல் நிறுவனங்களுக்கு நிலக்கரி அமைச்சகத்தின் விருதை அவர் வழங்கினார் கோல் இந்தியாவின் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான சிறப்புத் திட்டத்தையும் அமைச்சர் திரு ஜோஷி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பிரஹலாத் ஜோஷி நமது எரிசக்தி தேவைகளில் நிலக்கரி முக்கிய ஆதாரமாக உள்ளது என்றார் நிலக்கரி உற்பத்தியில் சிறந்த நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை ஊக்குவிப்பதற்காக இந்த விருது ஏற்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் சிக்கிமில் அமையவுள்ள திரைப்பட நகரம் குறித்து வட கிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கிடம் மாநில அரசின் மூத்த அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர்

ஜிதேந்திர சிங்கிடம் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் பூஞ்ச் மாவட்டத்தில் ராணுவ நிலைகள் மீது பாகிஸ்தான் ரானுவம் அத்தமீறி நடத்திய தாக்குதலில் இந்திய வீரர் ஒருவர் வீர மரணம் அடைந்தார் நிர்மல் சிங் என்ற அந்த ரானுவ வீரர் பலத்த காயம் அடைந்து பின்னர் உயிரிழந்ததாக ரானுவம் தெரிவித்துள்ளது

நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்தனர் பாக்தாத்தின் வணிக பகுதியில் இந்த மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈராக் பாதுகாப்புத் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் ஐஎஸ்எல் காவ்பந்து போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மோகன் பகான் அணி வெற்றி பெற்றது